இந்தியாவில் பயணம் மேற்கொண்டுள்ள தென்கொரிய அதிபர் மூன் ஜே இன் உடன் பிரதமர் திரு நரேந்திர மோடி இன்று புதுதில்லியில் காந்தி நினைவிடத்தைச் சென்றுப் பார்க்கிறார் நொய்டா பகுதியில் அமைந்துள்ள சாம்சங்க் தொழிற்சாலைக்கும் இருதலைவர்களும் செல்கிறார்கள் இந்தியாவில் அரசுமுறை பயணமாக அதிபா் மூன் ஜே இன் நேற்றுமாலை புதுதில்லி வந்தடைந்தாா் அவருடன் அவரது துணைவியார் வந்துள்ளார் விமானநிலையத்தில் அவர்களை வெளியுறவுத்துறை இணையமைச்சர் திரு வி கே சிங் வரவேற்றார் அதிபர் மூன் உடன் தென்கொரிய அமைச்சர்கள் அதிகாரிகள் தொழிலதிபர்கள் வந்துள்ளனர் இந்த குழுவினருக்கு குடியரசுத்தலைவர் மாளிகையில் நாளை பாரம்பரிய வரவேற்பு அளிக்கப்படும் நாளைய தினம் அதிபர் மூன் பிரதமர் திரு மோடியுடன் பேச்சுவார்த்தை நடத்துகிறார் பேச்சுக்களுக்கு பின் பல்வேறு ஒப்பந்தங்கள் கையெழுத்தாகும் என எதிர்பார்க்கப்படுகிறது மேகாலயா மாநிலம் ஷில்வாங்கில் இன்று தொடங்கும் வடகிழக்கு குழுமத்தின் இரண்டு நாள் முழு அளவு கூட்டத்திற்கு மத்திய உள்துறை அமைச்சள் திரு ராஜ்நாத் சிங் தலைமை ஏற்கிறார் வடகிழக்கு மாநிலங்கள் எட்டிற்குமான மண்டல திட்டமிடல் அமைப்பு வடகிழக்கு குழுமம் ஆகும் மத்திய வடகிழக்கு மண்டல மேம்பாட்டுத் துறை அமைச்சர் திரு ஜிதேந்திர சிங் வடகிழக்கு மாநிலங்களின் ஆளுநர்கள் முதலமைச்சர்கள் இந்த கூட்டத்தில் பங்கேற்கின்றனர் இந்த குழுமம் மத்திய உள்துறை அமைச்சகத்தின் நேரடி கட்டுப்பாட்டின்கீழ் கொண்டுவரப்பட்ட பிறகு நடைபெறும் முதலாவது கூட்டம் இது வடகிழக்கு பகுதியின் ஒட்டுமொத்த மேம்பாடு தொடர்பான பிரச்னைகள் குறித்து விளக்கங்களும் விவாதங்களும் இக்கூட்டத்தில் இடம்பெறும் என்று எமது செய்தியாளா் தெரிவிக்கிறாா்

மத்திய வீட்டுவசதி நகர்ப்புற விவகாரங்கள் அமைச்சகத்தின் அறிக்கை இதனைத் தெரிவிக்கிறது

பிரதமர் வீட்டுவசதி திட்ட கட்டுமானங்களில் உலக வீட்டுவசதி கட்டுமான தொழில்நுட்பம் பயன்படுத்தப்படுவதாகவும் இதனால் குறைந்த காலத்தில் குறைந்த செலவில் அதிகளவில் வீடுகள் கட்டப்படுவது உறுதி செய்யப்படுவதாகவும் அந்த கூறுகிறது இளைஞா்களை தற்சாா்பு கொண்டவர்களாக மாற்றுவதற்கு திறன்மேம்பாட்டு பயிற்சி வழங்கப்படவேண்டும் என்று குடியரசு துணைத் தலைவர் திரு எம் வெங்கையா நாயுடு கூறியிருக்கிறார் ஆந்திர பிரசேதம் கிருஷ்ணா மாவட்டத்தில் சொர்ண பாரத் அறக்கட்டளை சார்பில் நேற்று ஏற்பாடு செய்யப்பட்டிருந்த இலவச மருத்துவ முகாமை அவர் தொடங்கி வைத்து உரையாற்றினார் மகளிருக்கு அதிஷாரமளிக்க வாய்ப்புகளை உருவாக்கவேண்டும் என்றும் பாலின பாகுபாடுகள் தவிர்க்கப்படவேண்டும் என்றும் அவர் கேட்டுக் கொண்டார் சாதிகளுக்கு இடையே சமூக வேறுபாடு இருக்கக்கூடாது என்றும் அப்போதுதாள் இணக்கமான வாழ்க்கை சாத்தியம் என்றும் திரு வெங்கையா நாயுடு கூறினார் ஏழாவது யுஜிசி நெட் தேர்வுகளை மத்திய இடைநிலை கல்விவாரியம் நேற்று நாடெங்கும் நடத்தியது

சமூக ஊடகங்கள் வாயிவாக வதந்திகள் பரப்பப்படுவதை தடுக்க மக்களுக்கு விழிப்புணா்வு ஏற்படுத்தும் இயக்கத்தை மாநில அரசு தொடங்கி இருப்பதாகவும் முதலமைச்சர் தெரிவித்தார் பொறுப்பற்ற அபாயகரமான செய்திகளை பரப்புவதை தடுக்க வாட்ஸ்அப் நிறுவனம் தகுந்த நடவடிக்கை எடுக்கவேண்டும் என மத்திய அரசு உத்தரவிட்டிருப்பதற்கு திரு பட்னாவிஸ் பாராட்டுத் தெரிவித்தாா் ரானுவ தலைமை தளபதி ஜென்ரல் பிபின் ராவத் நேற்று அம்ரிட்சர் சென்றார் மேற்கு எல்லை மாகாணமான பஞ்சாபில் முக்கியத்துவம் வாய்ந்த எல்லைப் பகுதியின் பாதுகாப்பு நிலவரம் காவல் பணியில் ஈடுபட்டுள்ள ராணுவ அமைப்புகளின் தயார்நிலை ஆகியவை குறித்து ஆய்வு அங்கு செய்வதற்காக அவர் சென்றுள்ளார் இந்திய ரானுவத்தின் தலைமை தளபதியாக பொறுப்பேற்ற பின் அவர் அம்ரிட்சா் செல்வது இதுவே முதல் முறையாகும் ஜென்ரல் ராவத் பான்தர் படை பிரிவின் தலைமையிடத்திற்கு சென்றுப் பார்த்தாக அதிகாரப்பூர்வ செய்திக் குறிப்பு தெரிவிக்கிறது இந்த மண்டலத்தில் பணியில் இருக்கும் வஜ்ரா படை பிரிவின் செயல்பாட்டு தயார்நிலை குறித்து லெப்டினன்ட் ஜென்ரல் துஷ்யந்த் சிங் தலைமை தளபதியிடம் எடுத்துரைத்தாா் பஞ்சாப் பகுதி பாதுகாப்புக்கு பொறுப்பேற்றுள்ள ரானுவ அமைப்புகளின் தலைவர்களுடன் ஜென்ரல் ராவத் கலந்துரையாடினார் கஷ்மீரின் குப்வாரா மாவட்டத்தில் ஹந்துவாரா பகுதியின் கான்போரா மாகம் வன பிரதேசத்தில் பயங்கரவாதிகளுக்கும் பாதுகாப்பு படையினருக்கும் இடையே நேற்றுமாலை துப்பாக்கிச் சண்டை ஏற்பட்டது பாதுகாப்பு படையினரின் தேடுதல் குழுவின்மீது பயங்கரவாதிகள் தாக்குதல் நடத்ததியதை அடுத்து இந்த சண்டை ஏற்பட்டதாக பாதுகாப்பு படை வட்டாரங்கள் எமது செய்தியாளரிடம் தெரிவித்தன

இவர்கள் பல்வேறு தலைப்புகளில் ஆராய்ச்சி கட்டுரைகளை இந்த மாநாட்டில் சமாப்பிக்கவுள்ளனர் வேத இலக்கியத்தில் மகளிர் கல்வி சமஸ்கிருத புத்த கையெழுத்து நூல்கள் பாகவத புராண விமர்சனங்கள் கார்ஜிய ஜோதிசா பற்றிய ஆராய்ச்சிகள் ஆகியன குறித்த சிறப்பு விவாத அம்வுகள் நடைபெறும் என்று அரசு செய்தி குறிப்பு தெரிவிக்கிறது உலகெங்கும் மக்களிடையே சமஸ்கிருத மொழியை மேம்படுத்தி பாதுகாத்து

ஆறு பேர் மீட்கப்பட்டதாக வெளியான செய்திகள் தவறானவை என்று சியாங் ராய் ஆளுநர் திரு நரோங்சாக் ஒசட்டாநாகோன் தெரிவித்தார் நீரில் மூழ்கி மீட்பு பணி நிபுணர்கள் இந்த சிறுவர்களை இருள் சூழ்ந்த குகையிலிருந்து அதன் வாயிலை நோக்கு கொண்டு வந்தனர் இந்த சிறுவர்கள் சியாங் ராய் மருத்துவமனையில் சேர்க்கப்பட்டுள்ளனர்

விபத்து நடந்த இடத்திற்கு ஹெலிகாப்டர்களை அனுப்பியிருப்பதாக துருக்கி ராணுவம் ஒரு அறிக்கையில் கூறியுள்ளது மோசுமான பருவநிலை காரணமாக இந்த விபத்து ஏற்பட்டதாக டெகிர்டாக் ஆளுநர் திரு மெஹ்மத் சீலான் தெரிவித்தாா்

இந்த மீனவர்கள் அரபிக் கடலில் இந்திய எல்லை பகுதிக்குள் மீன் பிடித்து கொண்டிருந்ததாக எல்லை பாதுகாப்பு படை அதிகாரிகள் தெரிவித்தனர் இந்த மீனவர்களை தயாபார் காவல்நிலையத்தில் ஒப்படைத்ததாகவும் அந்த அதிகாரிகள் தெரிவித்தனர்

மூன்று போட்டிகளைக் கொண்ட இந்த தொடரை இரண்டு ஒன்று என்ற ஆட்டக்கணக்கில் இந்தியா வென்றுள்ளது இரு அணிகளுக்கிடையிலான ஒரு நாள் கிரிக்கெட் போட்டித்தொடர் வரும் வியாழக்கிழமை தொடங்குகிறது

ஒற்றையர் பிரிவில் இன்று நடைபெறும் காலிறதிக்கு முந்தைய சுற்று போட்டிகளில் ரோஜர் பெடரர் ரபேல் நடால் நோவாக் டிஜோவிக் செரினா் வில்லியம்ஸ் ஏஞ்சலிக் கெர்பா் ஆகியோா் விளையாடுகின்றனா் ரஷ்யாவில் நடைபெற்றுவரும் உலகக்கோப்பை கால்பந்து போட்டியின் அரையிறுதி ஆட்டங்கள் நாளை தொடங்குகின்றன